தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அறிவிக்கப்பட்டுள்ளார்

மனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படுகின்றன

இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதாதள் இடையே தொகுதி பங்கீடு எட்டப்பட்டுள்ளது

பன்னீர் செல்வம் இதற்கான அறிவிப்பை இன்று வெளியிட்டார் மேலும் அஇஅதிமுக வழிகாட்டு குழுவில் மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு

காமராஜ் திரு

வேலுமணி திரு ஜெயகுமார் திரு

வி

பழனிச்சாமி அறிவிக்கப்பட்டதை அடுத்து சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் அஇஅதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே இன்றுமாலை திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்

நிதிக்கொள்கை ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை ஆய்வு குழுக்கூட்டம் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் பொருளாதார நிபுணர்கள் அஷிமா கோயல் ஜெயந்த் ஆர் வர்மா சஷாந்த் பிடே ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக முதல்முறையாக பங்கேற்க உள்ளனர் இடைக்கால நிதிக்கொள்கை அறிவிப்பதன் முன்னோடியாக இக்குழுகூட்டம் நடைபெற உள்ளது

பருத்தி உற்பத்தியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக ஐ

சார்பில் முதன்முறையாக சென்ற ஆண்டுமுதல் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பருத்தி உற்பத்தியை வலுப்படுத்துதல் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல் ஆராய்ச்சியை விரிவுபடுத்துதல் உள்ளிட்டவற்றின் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது

பிரஞ்ச் ஓப்பன் பாரிசில் நடைபெறும் பிரஞ்ச் ஓப்பன் கிரான்ஸ்லாம் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி சுற்றுக்கு ஸ்பெயினின் ர

காலிறுதி ஆட்டத்தில் ர

அரையிறுதி சுற்றில் ர